தொகுதிகளில் தற்போதுஅமைதியாகநடைபெற்றுவருகிறது

உள்ளது

பாதுகாப்புப் படைவீரர் ஒருவர் உயிரிழந்தார்

சர்வதேசதிரைப்படவிழாகோவாமாநிலம் பனாஜியில் இன்றுமாலைதொடங்குகிறது

வாக்குச்சாவடகளில் பெண்களும் இளைஞ்களும் ஏராளமானோர் வரிசையில் நிற்பதைகாணமுடிவதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

முழுமையானஆர்வத்துடன் வாக்களிப்பதன் மூவம் இந்த ஜனநாயகத் திருவிழாவைவெற்றிபெறச் செய்யவேண்டுமென்றுஅவர் தமதுடுவிட்டர் செய்தியில் கேட்டுக் கொண்டுள்ளார் தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சா் திரு ராஜ்யவா்தன் சிங் ரத்தோா் தமதுசெய்தியில் சத்திஷ்கர் மாநிலத்தின் எதிர்காலத்தைமுடிவு செய்யும் தேர்தல் என்பதால் அனைவரும் தவறாமல் வாக்களிக்கவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டுள்ளார்

மத்தியபிரதேஷ் மாநிலம் ஜாபுவா ரேவாஆகிய இடங்களில் பிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுதேர்தல் பிரச்சாரக் கூட்டங்களில் உரையாற்றுகிறார் மிசோராமில் பிஜேபிதலைவர் திருஅமித்ஷா வும் காங்கிரஸ் திருராகுல்காந்தியும் தலைவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் ராஜஸ்தான் மற்றும் தெலங்கானாசட்டப்பேரவைத் தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டவேட்புமனுக்கள் இன்றுபரிசீலனைக்குஎடுத்துக் கொள்ளப்டுகின்றன மனுக்களைவிலக்கிக் கொள்ளவரும் வியாழக்கிழமைகடைசிநாளாகும்

இதில் இரண்டாயிரம் மனுக்கள் நேற்றுதாக்கல் செய்யப்பட்டன மாநிலங்களின் இந்த சட்டப்பேரவைகளுக்கும் அடுத்தமாதம் இரு ஏழாம் தேதிஒரேகட்டமாகவாக்குப்பதிவு நடைபெறுகிறது

ஜம்மு கஷ்மீர் ஊராட்சிமன்றதேர்தலில் இரண்டாம் கட்டவாக்குப்பதிவு தற்போதுநடைபெற்றுவருகிறது காலைஎட்டுமணிக்குதொடங்கியவாக்குப்பதிவு பிற்பகல் இரண்டுமணிக்குமுடிவடையும்

வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் வாக்குஎண்ணிக்கைநடைபெறும்

துணைராணுவப்படைவீரர் ஒருவரும் உயிரிழந்தார்

பயங்கரவாதிகள் பதங்கி இருப்பதாகக் கிடைத்ததகவலின்பேரில் ராணுவம் தேடுதல் வேட்டையைமேற்கொண்டபோது இந்தமோதல் ஏற்பட்டது வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் அங்கிருந்துகைப்பற்றப்பட்டன

மும்பையில் நேற்றுநடைபெற்றரின்வ் வங்கியின் இயக்குநா்கள் கூட்டத்தில் இந்தமுடிவு எடுக்கப்பட்டது சிறு குறு மற்றும் நடுத்தரதொழில்களின் கடன் குமையைஎளிதாக்குவதற்கானவழிமுறைகளைஆய்வு செய்யஒரு குழு அமைப்பதுகுறித்துபரிசீலிக்குமாறும் அதில் தீர்மானிக்கப்பட்டது

பின்னா் செய்தியாளா்களைசந்தித்தமுதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமி நிவாரணாப் பணிகளில் ஈடுபட்டுவரும் அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார்

இந்த மூன்றுபேரும் திட்டமிட்டுஅந்தகுற்றத்தில் ஈடுபடவில்லைஎன்றும் கோபம் கொண்டஒருகூட்டம் நடத்தியவன்முறையில் இந்தசம்பவம் நடந்துவிட்டதுஎன்றும் தமிழகஅரசிடமிருந்துதமக்குதகவல் தெரிவிக்கப்பட்டதுஎன்றும் ஆளுநர் இன்றுவெளியிட்டஅறிக்கையில் தெளிவுபடுத்தியுள்ளார்

மாதந்தோறம் நடைபெறும் இந்தநிகழ்ச்சியில் பல்வேறுமுக்கியபிரச்சினைகளைபிரதமர் திருநரேந்திரமோடிஎடுத்துரைத்துவருகிறார்

இந்தவழக்குதொடர்பாகதிருவர்மா தாக்கல் செய்தவிரிவானபதில் ஊடகத்தில் வெளியானதுகுறித்துநீதிமன்றம் கவலைதெரிவித்தது திருவாமாவின் கடிதம் முத்திரையிடப்பட்டகவரில் நீதிமன்றத்தின் தலைமைச் பொதுச் செயலாளரிடம் நேற்றுவழங்கப்பட்டது தலைம்நீதிபதிதிரு ரஞ்ஜன் கோகாய் நீதிபதிகள் திரு எஸ் கேகவுல் திருகேளம் ஜோசப் ஆகியோர் இந்தகடிதத்தை திருஅலோக் வர்மா வின் வழக்கறிஞரிடம் அளித்தனர்

வியட்நாம் தலைநகர் வறனோயில் நடைபெற்றவியட்நாம் இந்தியாவாத்தககூட்டத்தில் பேசியஅவா் வர்த்தகம் முதலீடுமற்றும் தொழில்நுட்பங்களைமேம்படுத்தவியட்நாம் மற்றும் இந்தியவர்த்தகர்கள் இணைந்துசெயல்படவேண்டுமென்றுவலியுறுத்தினாா் இந்தியாவின் முக்கியவர்த்தககூட்டாளியாகவியட்நாம் ஆசியான் நாடுகளில் விளங்குவதாகதிருராம்நாத் கோவிந்த் கூறியதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் பெண்களுக்குவல்லமைஅளிப்பதற்கானதிட்டத்தைஉத்திரபிரதேசமுதலமைச்சர் திருயோகிஆதித்யநாத் லக்னோவில் இன்றுதொடங்கிவைக்கிறார்

இந்த இயக்கத்தின் இருபகுதியாகபெண் அதிகாரிகள் வீடுவீடாகச் சென்றுமகளிருக்கானஅரசின் திட்டங்கள் குறித்துஎடுத்துரைப்பார்கள்

இந்நிகழ்ச்சியில் மத்தியதகவல் மற்றும் ஒலிபரப்பு துறைஅமைச்சா் திரு

அக்ஷய்குமார் ஆகியோர் பங்கேற்கஉள்ளனர்